பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

உலகின் முதல் பத்து வாகன உற்பத்தி மையங்களில் ஒன்றாக தமிழகம் திகழ்கிறது என ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் கூறியுள்ளார்

கால்நடை பூங்கா மற்றும் கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

இனி விரிவான செய்திகள் இவங்கைத் தமிழர்களின் எதிர்பார்ப்புகளை அந்நாட்டு அரசு நிறைவேற்றும் என்று நம்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று இலங்கை பிரதமர் திரு மஹிந்தா ராஜபக்சே வுடனான சந்திப்புக்குப் பிறகு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழர்களுக்கு இலங்கையில் சம உரிமை நீதி அமதி மற்றும் கௌரவம் கிடைக்கப் பெற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இவங்கையின் நிலைத் தன்மை பாதுகாப்பு மற்றும் வளம் ஆகியவை அந்நாட்டுக்கு மட்டுமன்றி ஒட்டுமொத்த இந்தியப் பெருங்கடல் பிராந்தியத்தின் நலனுக்கும் அவசியம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் அமைதி மற்றும் வளர்ச்சிக்கு இந்தியா தொடர்ந்து உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவங்கை பிரதமர் திரு ராஜபக்சே வெளியிட்டுள்ள அறிக்கையில் அண்டை நாட்டுக்கு முக்கியத்துவம் என்ற இந்தியாவின் கொள்கையை வரவேற்பதாகக் கூறியுள்ளார் பின்னர் திரு ராஜபக்சே குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் உலக அரங்கில் இந்தியா மீது தவறான எண்ணத்தை ஏற்படுத்த சில சுயநல சக்திகள் முயற்சித்து வருவதாக துணைத் தலைவர் குடியரசு திரு வெங்கய்ய நாயுடு தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து மற்றும் குடியுரிமை திருத்த சட்ட விவகாரங்களில் இந்தியாவிற்கு அவப்பெயர் ஏற்படுத்த முயற்சிப்பது சரியல்ல என்றார் இந்தியாவின் உள்விவகாரங்களில் வெளிநாடுகளின் தலையீட்டை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவிலுள்ள இளைஞர் சக்தி காரணமாக ஐந்து டிரில்லியன் டாவர் பொருளாதாரம் என்ற இலக்கை அடையும் திறன் இந்தியாவுக்கு இருப்பதாகவும் திரு வெங்கய்ய நாயுடு தெரிவித்தார் தமிழ்நாட்டுக்கான சரக்கு மற்றும் சேவை வரி நிலுவைத் தொகைப் பங்கு இரண்டு தவணைகளாக வழங்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநில அரசுகள் இடம் பெற்றுள்ள ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஒருமித்த கருத்து ஏற்பட்டால் பெட்ரோல் டீசல் விற்பனையும் சரக்கு மற்றும் சேவை வரி வரம்பின் கீழ் கொண்டு வரப்படும் என்றார்

சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் கடந்த மூன்று மாதங்களாக ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் உள்ளதாகத் தெரிவித்தார் வரும் ஆண்டுகளில் ராணுவத் தளவாட உற்பத்தியில் இந்தியா முக்கிய இடம் பெறும் என பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார் லக்னோவில் நடைபெற்ற ராணுவ தளவாட கண்காட்சி நிறைவு விழாவில் பேசிய அவர் ராணுவத் தளவாட உற்பத்தி உமையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதை உலகிற்கும் ஏற்றுமதியாளர்களுக்கும் தெரியப்படுத்தும் விதமாகவே இந்த கண்காட்சி நடத்தப்பட்டதாகக் கூறினார்

இத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்பட உள்ளன பிரஸார் பாரதியின் தலைவராக பணியாற்றி வந்த திரு ஏ சூர்யபிரகாஷ் நேற்றுடன் பணி நிறைவு பெற்றார்

பிரஸார் பாரதியின் வளர்ச்சிக்கு திரு சூர்ய பிரகாஷ் அளப்பரிய பங்களிப்பை வழங்கியிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் பாராட்டு தெரிவித்துள்ளார் உலகின் முதல் பத்து வாகன உற்பத்தி மையங்களில் ஒன்றாக தமிழகம் திகழ்கிறது என ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் கூறியுள்ளார்

புதிய தொழில்நுட்பங்களைக் கொண்டு வருவதற்கும் இது உதவிகரமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் மூலம் சுமார் எட்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதி நடைபெறுவதோடு நேரடி வேலை வாய்ப்புகளும் கிடைப்பதாக ஆளுநர் தெரிவித்தார் சேலம் மாவட்டம் தலைவாசலில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ள ஒருங்கிணைந்த கால்நடை பூங்கா மற்றம் கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் சுமார் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள இந்த கால்நடைப் பூங்காவில் பாரம்பரிய கால்நடை இனங்களை அடையாளம் கண்டு அவற்றை வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் தொழில்நுட்ப ரீதியாக உருவாக்கித் தருவதோடு கால்நடை ஆராய்ச்சிப் பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த விழாவை முன்னிட்டு தலைவாசலில் கால்நடை மற்றும் வேளாண் திருவிழாவிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதோடு ஆடு வளர்ப்பு மீன்வளர்ப்பு குறித்த கருத்தாங்கங்களும் நடைபெற உள்ளன இதேபோன்று

ஆராய்ச்சியாளர்கள் கல்வியாளர்கள் வருகை தந்து வழிகாட்ட உள்ளனர்

வேளாண்மை தறை சார்பில் நவீன உத்திகளை கையாளுதல் புதிய சாகுபடி முறை நீர் மேலாண்மை மற்றும் அதன் மூலம் அதிக மக்குல் பெறவது குறித்தம் எடுத்தரைக்கபட உள்ளது சேலத்திலிருந்து வி விஜயகுமார் பிற மாநிலங்களில் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் மக்கள் நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் முதலமைச்சரின் சிறப்பு குறைதீர்ப்பு முகாமில் பேசிய அவர் முதியோர் உதவித் தொகை தமிழகத்தில்தான் கூடுதலாக வழங்கப்படுகிறது என்றார் இந்தியாவிலேயே கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என இந்துசமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கிப் பேசிய அவர் தமிழகத்தில் கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மாணவர்களுக்குத் தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்படுவதாகத் தெரிவித்தார் குடியுரிமை திருத்த சட்டம் நம்நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பை அளிக்கும் என பிஜேபி மூத்த தலைவர் திரு இல கணேசன் தெரிவித்துள்ளார்

நாட்டு நலன் கருதி அரசு எடுக்கும் முடிவுகளை அனைத்து தரப்பினரும் வரவேற்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார்

தர்மபுரியில் நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் பேசிய அவர் குடியுரிமை திருத்த சுட்டம் போன்ற முக்கிய சட்டத்திருத்தங்களைக் கொண்டு வருவதற்கு முன் அனைத்து தரப்பினரையும் கலந்து ஆவோசித்திருக்க வேண்டுமென்று தெரிவித்தார் பாபா அனு ஆராய்ச்சி மையம் கண்டுபிடித்துள்ள குடிநீர் சுத்திகரிப்பு தொழில்நட்பம் போலியோ வைரஸைக் கூட கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொண்டது என அந்த மையத்தின் மூத்த விஞ்ஞானி டேனியல் செல்லப்பா தெரிவித்துள்ளார் விருதுநகரில் பள்ளிக்கூட நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்த புதிய தொழில்நுட்பம் ஆயிரம் ரூபாயில் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளதாகக் கூறினார்

இதனிடையே

ஆப்கானிஸ்தானில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் பாகிஸ்தான் தாலிபன் அமைப்பின் முக்கிய நிர்வாகியான ஷேக் காலித் ஹக்கானி கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சீனாவில் கொரோனா வைரஸ் தொற்று பரவுவது குறைந்திருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது கேரளாவில் கொரோனா வைரஸ் அறிகுறிகள் தென்பட்ட மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருப்பதாக திருமதி கே கே ஷைலஜா தெரிவித்துள்ளார்

பெரம்பலூர் கோட்டத்திற்கு உட்பட்ட மின்சார நுகர்வோர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறும் என கோட்ட செயற் பொறியாளர் அறிவித்துள்ளார் மதுரை அருள்மிகு மீனாட்சி குந்தரேஸ்வரர் கோவில் தெப்பத் திருவிழா நேற்று கோலாகலமாக நடைபெற்றது ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத கவாமி கோவிலிலும் தெப்ப உற்கவம் விமரிசையாக நடைபெற்றது பழனியில் தைப்பூசத்தை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர்